இன்றைய தேர்தலில் போட்டியிடுவோரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திருரவிசங்கர் பிரசாத் திருமதி ஹர்சிம்ரத் கௌர் பாதல் மற்றும் மீராகுமார் திரு சிபுசோரன் ஆகியோர் முக்கிய வேட்பாளர்கள் ஆவர்

ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற தேர்தலில் தற்போதைய ஆளும் கூட்டணியின் லிபரல் தேசிய கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது

போட்டியில் இந்திய குழுவினர் பங்கேற்கின்றனர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு மனோஜ் சின்ஹா திரு ரவிசங்கள் பிரசாத் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் திரு ஹர்திப் சிங் பூரி மற்றும் பிஜேபியின் திரு கிரண்கா் திரு சன்னி தியோல் திரு ரவி கிஷன் சிரோன்மணி அகாலிதள் கட்சியின் திரு சுக்பீர் பாதல் காங்கிரஸ் கட்சியின் திருமதி மீராகுமார் திரு சத்ருகன் சின்ஹா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் திரு சிபுசோரன் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களாவர்

நடத்தப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகளை நீக்குவதற்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மறுந்துவிட்டதால் அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்தும்படி தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்திருந்தார் கோவா மாநிலம் பனாஜி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தோதல் இன்று நடைபெறுகிறது இத்தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான மனோகர் பாரிக்கர் கடந்த மார்ச் மாதம் காலமானதையடுத்து அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

இன்றைய தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சித்தார்த் குன்கோலிங்கருக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அடனாசியோ மான்செரட் ஆம் ஆத்மி கட்சியின் திரு வாஸ்மீகி நாயக் மற்றும் கோவா சுரக்ஷா மன்ச் கட்சியின் திரு சுபாஷ் வெலிங்கர் ஆகியோருக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது இவர்கள் தவிர மேலும் இரண்டு சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் மத்திய பிரதேச மாநிலம் கந்துவா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அருண் சுபாஷ் சந்திர யாதவ் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி தேர்தல் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

கந்துவா புர்கான்பூர் மற்றும் கார்கோன் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியின் நியாய் திட்டத்திற்கு உறுப்பினர் சேர்ப்பதற்கான படிவங்களை திரு அருண் சுபாஷ் யாதவ் வழங்கியதாக அத்தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர் அளித்த புகாரின்பேரில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இமாச்சல பிரதேச மாநிலம் பிலாஸ்டூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட நோத்திற்கு முன்பாகவே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை சோதனைக்காக திறந்ததையடுத்து அங்கு தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களை அம்மாநில தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது வாக்குப்பதிவு எந்திரங்களை முன்கூட்டியே திறந்த அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அம்மாநில கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு தலிப் நேஹி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநில சட்டப்பேரவையை கலைக்க அம்மாநில அமைச்சரவை முறைப்படி ஆளுநருக்கு பரிந்துரைத்துள்ளது

இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது

பன்ஸ்காம் என்ற கிராமத்தை சுற்றிவளைத்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது அங்கு பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதையடுத்து இதரதப்பினருக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்றதாக பாதுகாப்புப் படையினர் கூறியுள்ளனர் இதேபோன்று பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட சோஃபோர் பகுதியில் நடைபெற்ற மற்றொரு துப்பாக்கிச் சண்டையிலும் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு தில்பக் சிங் அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் நான்கு பேரும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களில் ஒருவரான சவுகத் தர் என்ற தீவிரவாதி அண்மையில் ஔரங்கசீப் என்ற ராணுவ வீரர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர் என்றும் தெரிவித்துள்ளார் உத்ராகண்ட் மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இமயமலையில் உள்ள பத்ரிநாத் ஆலயத்தில் வழிபடுகிறார் இரண்டு நாள் பயணமாக நேற்று கேதார்நாத் சென்ற திரு மோடி பாரம்பரிய சாம்பல் நிற ஆடை அணிந்து வழிபாடு செய்தார்

இந்த பணிகளின் முன்னேற்றம் குறித்து உத்ராகண்ட் தலைமை செயலாளர் திரு உத்பால் குமார்சிங் பிரதமருக்கு எடுத்துரைத்தார் சிவபெருமான் ஆலயம் அமைந்துள்ள கேதார்நாதிற்கு கடந்த இரண்டாண்டுகளில் பிரதமர் செல்வது இது நான்காவது முறையாகும் குளிர்காலத்திற்கு பிறகு கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ஆலயங்கள் இம்மாத தொடக்கத்தில் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டன

ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற தேர்தலில் தமது கூட்டணிக்கு மீண்டும் வெற்றி தேடிதந்த வாக்காளர்களுக்கு அந்நாட்டு பிரதமர் திரு ஸ்காட் மோரீசன் நன்றித் தெரிவித்துள்ளார் தமது ஆதரவாளர்களிடையே பேசிய அவர் தேர்தல் முடிவுகள் ஒரளவுக்கு வெளியாகி உள்ள நிலையில் லிபரல் தேசிய கூட்டணி வியத்தக்க வகையில் வெற்றியை நோக்கி சென்றுக் கொண்டிருப்பதாக கூறினார் இத்தேர்தலில் தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவதாக எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தலைவர் திரு பில் ஷார்டன் அறிவித்துள்ளார்

தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பான புகா்களை விசாரிப்பது குறித்த தேர்தல் ஆணையத்தின் உள்விவகாரங்களில் ஊடகங்கள் தலையிடுவது சரியல்ல என தேர்தல் ஆணையம் அதிருப்தி தெரிவித்துள்ளது இதுதொடர்பான செய்திகள் விரும்பத்தகாத மற்றும் தவிர்க்கப்பட வேண்டிய சர்ச்சைகள் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

சீனாவின் நானிங் நகரில் இன்று தொடங்கும் சுதிர்மேன் கோப்பை பேட்மின்டன் போட்டியில் இந்திய குழுவினர் பங்கேற்கின்றனர் இப்போட்டியில் பங்கேற்கும் இந்திய அணியில் இடம் பெற்றுள்ள பி வி சிந்து மற்றும் சாய்னா நேவால் ஆகியோர் பதக்கம் வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது